அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக்கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது

இருநாடுகளும் ராணுவ ரீதியாகவும் ராஜிய ரீதியாகவும் பேச்சு நடத்தி வருவதாக வெளியுறவுத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நடைபெறுகிறது

அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சீனா வுடனான எல்லைப் பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக்கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது காணொலி காட்சி வாயிலாக மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்திய சீன எல்லையில் கிழக்கு லடாக் பகுதியில் பதற்றத்தை தணிக்க இருநாடுகளும் ரானுவ ரீதியாகவும் ராஜிய ரீதியாகவும் பேச்சு நடத்தி வருவதாக வெளியுறவுத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அப்போது எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியை ஒட்டியுள்ள இடத்திலிருந்து இருநாடுகளின் படைகளும் விலகி பழைய நிலைக்கு செல்வதென்று ஒப்புக் கொள்ளப்பட்டது கடந்த வாரம் ஏற்பட்ட இந்த முடிவை அமலாக்கும் நடவடிக்கையில் களத்தில் உள்ள இருநாடுகளின் ரானுவ உயரதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டள்ளதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திருஅனுராக் ஸ்ரீவத்ஸவா கூறினார் எல்லையில் சமீபத்தில் நடைபெற்ற மோதல் சும்பவத்தில் இந்திய வீரர்கள் தாக்கப்பட்டு உயிரிழக்கவும் படுகாயமடையவும் சீன ராணுவம் உள்நோக்கத்துடன் நடந்து கொண்டதே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் திட்டமிட்டு இந்த மோதலை அந்நாட்டு ரானுவம் நடத்தியதாகவும் அவர் கூறினார் இதபோன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் இருநாடுகளுக்கு இடையே உயர்மட்ட அளவில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை சீன தரப்பினர் உறுதியுடன் பின்பற்ற வேன்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை அனைத்தும் இந்திய எல்லைக்குள் உட்பட்டே நடைபெறுவதாகவும் எல்லைக்காட்டுப்பாடு கோடு தொடர்பாக இருநாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை இந்தியத் தரப்பு பொறுப்புடன் கடைபிடித்து வருவதாகவும் அவர் கூறினார்

இதற்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது சுட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர்

வாக்குப்பதிவுக்கு முன்பு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரின் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படுகிறது மேலும் அவர்கள் முகக்கவசம் அனிந்தால் மட்டுமே வாக்குப்பதிவு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் காய்ச்சல் மற்றும் இதர அறிகுறி உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனிஅறையில் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வருகிறது கர்நாடகாவில் நான்கு இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் நான்கு பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ததால் அவர்கள் அனைவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களில் முன்னாள் பிரதமர் திரு தேவே கவுடா மதச்சார்பற்ற ஜனதா தள் சார்பாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் சார்பிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பிஜேபி சார்பில் திரு எரன்ன கடாடி திரு அசோக் கஸ்டி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் அருணாச்சவப் பிரதேசத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி சார்பில் நிறுத்தப்பட்ட திரு நபம் ரெபியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நீதிமன்றம் இவ்வாறு கேள்வி எழுப்பியது

வடகிழக்கு மாநிலங்களில் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது

மேகாலயா தலைநகர் ஷில்லாங் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பெரும்பாவான நகரங்களில் நிலஅதிர்வு உணரப்பட்டது நிலநடுக்கத்தால் மேகாலயாவில் சேதம் ஏதும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் சரக்கு ரயில்களுக்கென தனி ரயில்பாதை அமைக்க சீனாவைச் சேர்ந்த தேசிய ரயில்வே ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்பு நிறுவளத்திற்கு அனுமதிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக இந்திய சரக்கு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது ரயில் இந்த நிறுவனத்தின் மோசமான செயல்பாடுகள் காரணமாக ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக அந்தக் கழகம் கூறியுள்ளது

காய்கறி மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் மக்கள் நடமாட்டம் பெருமளவு குறைந்துள்ளது காவல்துறையினரும் சாலைகளில் ஆங்காங்கே சோதனைச் சாவடிகளை அமைத்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

உணவகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்சல் சேவை மட்டும் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது தேநீர் கடைகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டதால் அவை மூடப்பட்டுள்ளன சரக்கு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களைக் கொண்டு செல்லும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வெளி மாநிலங்களுக்குச் செல்லும் ரயில் மற்றும் விமானங்களும் வழக்கம்போல் இயக்கப்பட்டு வருகின்றன